நரேந்திரமோடி நாட்டு மக்களிடையே இன்று இரவு எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார்

தமிழகத்தில் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

மேம்பாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

உருவெடுத்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் கூறியுள்ளார்

அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் அனுமதி அளித்துள்ளார்

இந்த நோய் தொற்று தொடர்பான விரிவான தகவல்களை அவர் இதில் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று இது தொடர்பாக தமது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தாா் இப்பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் ஆற்றி வரும் பணி மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டா்

மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானின் ஜுன்ஜுனு மாவட்டத்தில் இந்த நோய் தொற்றால் மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்தாலியிலிருந்து கடந்த எட்டாம் தேதி நாடு திரும்பியவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அம்மாநில முதலமைச்சன் திரு அசோக் கெலாட் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட இருவாில் ஒருவா் முழுமையாக குணமடைந்துள்ளாா்

இன்று சுட்டப்பேரவையில் இதனைத் தெரிவித்த அவர் அந்த நபரோடு தொடர்பில் இருந்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் முன்னதாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை ஏற்படுத்த தனியார் மருத்துவமனைகளும் முன் வந்திருப்பதாக தெரிவித்தார்

பொது போக்குவரத்தில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கையை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

அத்தியாவசியப் பொருட்களை தேவைக்கு அதிகமாக வாங்க வேண்டாம் என்றும் பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டார் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கருவிகள் போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாகவும் திரு உத்தவ் தாக்ரே கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது

கடற்படையும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவு வசதியை ஏற்படுத்தியுள்ளது

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோா் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிா்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

அந்நாட்டில் மட்டும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர்

இதற்கிடையே இந்த நோய்த்தொற்று முதலில் உருவான சீனாவின் உஹாளில் அதன் தாக்கம் தற்போது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுளளது உஹானில் இந்த நோய் தொற்றினால் நேற்று யாரும் புதிதாக பாதிக்கப்படவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது

போர்ச்சுக்கல்லில் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்காக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டில் வருகைக்கு பிந்தைய விசா வசதி ரத்து செய்யப்பட்டுள்ளது

நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு அனைவரது பங்கும் அவசியமாகிறது என்று கேட்டுக் கொண்டாா்

எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜய் கோகோய் மாநிலங்களவை உறுப்பினரான இன்று பதவியேற்றார் அவர் பதவியேற்கும் போது எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக கோஷமிட்டனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் இந்த நடவடிக்கை ஏற்றுக் கொள்ளத்தக்கதல்ல என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரையொட்டிய எல்லைபப்குதியில் பாகிஸ்தான் படையினா் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர்